நலனுக்கானபல்வேறுதிட்டங்களைநிதியமைச்சன் திருமதி நிர்மலாசீதாராமன் அறிவித்தார்

விகிதம் குறைவாக இருப்பதாகவும் மருத்துவக் குழுத் தலைவா டாக்டா் பிரதீப் கவுா தெரிவித்துள்ளார்

கடைபிடிக்குமாறும் தமிழகமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

என்றுசென்னைவானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தொழிலாளர்களின் நலனைஉறுதிசெய்வதற்கானசட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்றுதெரிவித்தாா் தொழிலாளா்களுக்கானகுறைந்தபட்சஊதியம் அனைவருக்கும் உறுதிசெய்யப்படும் தொழிலாளர்களுக்குபணிநியமனகடிதம் வழங்க வேண்டும் அனைத்தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் காப்பீட்டுபலள்கள் கிடைப்பதஉறுதிசெய்யப்படும் போன்றஅம்சங்கள் இந்த புதியசுட்டத்திருத்தங்களில் இடம்பெறும் என்றார் பயிர்க்கடன்களைமுறையாகதிருப்பிச் செல்லும் விவாசாயிகளுக்குவழங்கப்பட்டவட்டிமானியசலுகை இம்மாதம் இறுதிவரைநீட்டிக்கப்பட்டுள்ளது

நாடுமுழுவதும் ஒரேகுடும்பஅட்டைதிட்டத்தின் கீழ் இடம்பெயர்ந்ததொழிலாளர்கள் எந்தஒருமாநிலத்திலும் எந்தஒருரேஷன் கடையிலும் உணவுப் பொருட்களைவாங்கிக்கொள்ளும் வசதிஏற்படுத்தப்படும் சாலையோரவியாபாரிகளுக்குஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் தலாபத்தாயிரம் ரூபாய் சிறப்பு கடவுதவிவழங்கப்படும் நடுத்தரவர்க்கத்தினருக்கானமானியத்துடன் கூடிய வீட்டுக்கடன் உதவித் திட்டம் அடுத்தஆண்டுமாா்ச் மாதம் வரைநீட்டிக்கப்பட்டுள்ளது

விவசாயகடன் அட்டைவைத்துள்ள இரண்டரைகோடிவிவசாயிகளுக்கு இரண்டுவட்சம் ரூபாய் செலவில் சலுகைகளுடன் கூடிய கடனுதவிவழங்கப்படும் மீனவர்கள் மற்றும் கால்நடைவளர்ப்போருக்கும் விவசாயகடன் அட்டைவழங்கப்படும் போன்றஅறிவிப்புகளையும் திருமதிநிர்மலாசீதாராமன் வெளியிட்டார்

இந்தகூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசியடாக்டர் பிரதீப் கௌர் நாட்டிலேயேதமிழகத்தில்தான் கூடுதல் பரிசோதனைமேற்கொள்ளப்பட்டுவருவதாகத் தெரிவித்தார்

இன்றுமாலைசெய்தியாளா்களைசந்தித்தமாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர்

தென்மேற்கு வங்கக்கடல் உருவாகியுள்ள ஆழ்ந்தகாற்றழுத்ததாழ்வுநிலை பகுதியில் தொடர்ந்துவலுவடைந்துவருவதாகசென்னைவானிலைஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார்